விதிக்கப்பட்ட சஜ்ஜன்குமார்இன்று தில்லி நீதிமன்றத்தில் சரணடைந்தார்

கோடி ரூபாய் கூடுதல் நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது

நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

காவிரி பிரக்சினையை எழுப்பி அஇஅதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்ளவை இன்றும் முடங்கியது இன்று காலை அவை கூடிய சற்று நேரத்தில் இந்த கட்சிகளின் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்குச் சென்று முழக்கங்களை எழுப்பினர் இதைபடுத்து அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சள் திரு விஜய்கோயல் கேட்டுக் கொண்டாா் அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆஸாத் காவிரி பிரச்சினையில் காங்கிரஸுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றார் எனினும் அமளி நீடித்ததால் அவை நடவடிக்கைகளை துணத்தலைவர் திரு ஹிவன்ஸ் நாள் முழுவதற்கும் ஒத்திவைத்தாா் முன்னதாக முத்தலாக் தடைச்சுட்ட மசோதாவை சுட்ட அமைச்சா் திரு ரவிசங்கா் பிரசாத் அவையில் தாக்கல் செய்தார்

ரஃபேல் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமெனவும் அவர்கள் வலியுறுத்தினர் அப்போது பேசிய உள்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத்சிங் ரஃபேல் விவகாரத்தில் உண்மைக்கு மாறான தகவலை திரும்பத் திரும்பக் கூறுவதால் அது மெய்யாகிவிடாது என கூறினார் ரஃபேல் கொள்முதலில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் இது குறித்து விவாதம் நடத்த அரசு தயாராக இருப்பதாகவும் கூறினார் பின்னா் துணை மானியக் கோிக்கை மற்றும் மருத்துவ கவுன்சில் சட்டத்திருத்த மசோதாக்கள் மீதான விவாதத்திற்குப் பிறகு அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன

அவரை கைது செய்த காவல்துறையினர் மன்டோலி சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் பத்தாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் சுட்டமன்ற உறுப்பினர் கிஷன் கோகர் மற்றும் மகேந்திர யாதவும் நீதிமன்றத்தில் சரண்டைந்தனர்

ஜனவரி மாதம் இறுதி வரை சரணடைவதற்கான காலக்கெடுவை நீட்டித்து தருமாறு சஜ்ஜன்குமார் விடுத்த வேண்டுகோளை உயர்நீதிமன்றம் நிராகரித்ததையடுத்து இன்று அவர் சரணடைந்துள்ளார் இருப்பினும் தில்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பையடுத்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் எஸ் சி எஸ் டி வன்கொடுமை சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற நாடு தழுவிய போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை மத்தியப் பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநில அரசுகள் திரும்பப் பெற வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வழக்குகளை திரும்பப் பெறாவிட்டால் இந்த மாநிலங்களில் காங்கிரஸ் அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு திரும்பப் பெறப்படும் என்றும் கூறியுள்ளார் அண்மையில் நடந்த சட்டப் பேரவைத் தேர்தலில் மத்தியப் பிரதேசத்தில் இரண்டு இடங்களிலும் ராஜஸ்தானில் ஆறு இடங்களிலும் பகுஜன் சமாஜ் கட்சி வெற்றி பெற்றது

தில்லியில் ஜாபர்பாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர்கள் தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர் சில முக்கிய அரசியல் தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்காக முயற்சி மேற்கொண்ட முப்தி முகமது சுகாயில் தலைமையில் இயங்கி வந்த பத்து பேர் கொண்ட குழுவை புலனாய்வு அமைப்பினர் கடந்த நாள்கு நாட்களுக்கு முன்பு கைது செய்துள்ள நிலையில் கிடைத்துள்ள புதிய தகவலின் அடிப்படையில் மேலும் பல தீவிரவாதிகளை தேடிவருவதாக தேசிய புலனாய்வு முகமையின் மூத்த அதிகாரி இன்று புதுதில்லியில் தெரிவித்தார் நாட்டின் முக்கிய பாதுகாப்பு அமைப்புகள் மீதும் தாக்குதல் நடத்த தீவிரவாத குழுக்கள் திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார்

புத்தில்லியில் இன்று மத்திய உள்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக்குழுக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது

இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் மூன்றாம் தேதி தொடங்குகிறது

இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்தை அடுத்து திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

இதன்படி இந்த பொருட்களை உற்பத்தி செய்வதோ விற்பனை செய்வதோ பயன்படுத்துவதோ சட்டப்படி குற்றமாகும் இந்த தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுச்சூழல் அமைச்சர் துறை திரு கே சி கருப்பணன் எச்சரித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிளாஸ்டிக் தடையை கண்காணிக்க தனி குழு அமைக்கப்பட்டு ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகக் கூறினாா் பொதுமக்கள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அமைச்ச் கேட்டுக் கொண்டார்

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் வரும் புத்தாண்டு வளம் மற்றும் நல்லெண்ணத்துடன்கூடிய ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார் முதலமைச்சா திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புத்தாண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு புதிய எழுச்சியையும் வளாச்சியையும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார் மாநில அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களை மக்கள் அனைவரும் முறையாக பயன்படுத்தி வளமும் வலிமையும் மிக்க தமிழ்நாட்டை படைத்திடவும் மாநிலத்தை தொடர்ந்து முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்லவும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் வளர்ச்சியை போக்கிய உதய கதிரொளி பாய்ச்சுவதாக புதிய ஆண்டு எங்கும் இன்பம் தரும் எல்லோருக்கும் இனிய ஆண்டாக அமைய வேண்டுமென்று கூறியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் இந்திய கம்யுனிஸ்ட் மாநில செயலாளர் திரு முத்தரசன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளனா் தூத்துக்குடி விமாள நிலையத்தை சர்வதேச விமாள நிலையமாக தரம் உயர்த்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விமான நிலைய இயக்குநர் திரு பாலசுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அளைத்து கட்ட பணிகளும் நிறைவடைந்தபின் நான்கு ஆண்டுகளுக்குள் தமிழகத்தில் ஐந்தாவது சர்வதேச விமான நிலையமாக துத்துக்குடி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் இந்த முயற்சியின் தொடக்கமாக வரும் மே மாதத்தில் இருந்து துத்துக்குடியில் இரவு நேரத்தில் விமானம் தரையிறங்குவதற்கான வசதி செய்துதரப்படும் என்று தெரிவித்தார் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி ஆகிய விமான நிலையங்களில் இருந்து தற்போது சர்வதேச விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின்கீழ்